குடியுரிமை சட்ட திருத்தத்தால் தமிழகத்தில் சிறுபான்மையினருக்கு பாதிப்பு ஏற்படாவகையில் அஇஅதிமுக உறுதுணையாக நிற்கும் என்று மாநில வருவாய்துறை அமைச்சர் திரு

திமுக உறுப்பினர் திரு

அன்பழகன் சட்டப்பேரவையின் எஞ்சிய நாட்களுக்கும் அடுத்த கூட்டத்தொடரிலும் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது

அரசியல் கொள்கைகள் கல்வி நிறுவனங்களுக்குள் நுழைவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று குடியரசு துணை தலைவர் திரு

உதயகுமார் குடியுரிமை சட்ட திருத்த விவகாரத்தில் இஸ்லாமியர்கள் உட்பட இந்திய குடிமக்கள் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று மத்தியஅரசு உறுதி அளித்திருப்பதாகவும் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமேயானால் அதனை எதிர்த்து அஇஅதிமுக குரல் எழுப்பும் என்றும் மாநில வருவாய்துறை அமைசச்ர் திரு உதயகுமார் சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவ்க்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் கலந்துகொண்ட திமுக உறுப்பினர் திரு

அன்பழகன் பேசுகையில் குடியுரிமை திருத்த சட்ட விவகாரம் எழுப்பப்பட்டது

அதற்கு பதிலளித்த எதிர்கட்சி தலைவர் திரு

உதயகுமார் தற்போதைய சட்ட திருத்தத்தில் சிலருக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருந்தாலும் யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதல்ல என்றார் உள்ளாட்சி துறை அமைசச்ர் திரு

வேலுமணி பேசுகையில் முதலமைசச்ர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை அண்மையில் தில்லியில் சந்தித்தபோது இந்திய சிறுபான்மையினர் எவரும் இச்சட்டதால் பாதிப்பிற்கு ஆளாகக்கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தியதாக தெரிவித்தார் எதிர்கட்சி துணை தலைவர் திரு துரைமுருகன் பேசுகையில் இந்த சட்ட திருத்தத்தில் மாநிலங்களவையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் ஆதரிக்காமல் இருந்திருந்தால் இச்சட்டம் நிறைவேறி இருக்காது என்றும் தற்போது இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறினார் நீதிமன்றத்தில் இதுதொடர்பான வழக்குகள் இருந்தாலும் தீர்மானம் நிறைவேற்ற தடையில்லை என்றும் நீட் போன்ற விவகாரங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்ற்பப்ட்டது என்றும் திரு

இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு உதயகுமார் இந்த சட்ட திருத்தத்தால் தமிழகத்தில் எந்தஒரு சிறுபான்மையினருக்கும் சிறு பாதிப்பும் ஏற்படாவகையில் அவர்களது பாதுகாப்பிற்கு அஇஅதிமுக உறுதுணையாக நிற்கும் என்றார்

அவையில் இன்று கேள்விநேரம் முடிந்தவுடன் எதிர்கட்சி உறுப்பினர் திரு

க ஸ்டாலின் இவ்விவகாரம் தொடர்பாக தாம் ஒரு தீர்மானம் அளித்திருப்பதாக கூறினார் அதற்கு பதிலளித்த பேரவை தலைவர் திரு

தனபால் அது தமது பரிசீலணையில் உள்ளதாகவும் உரிய நேரத்தில் முடிவு தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார் நடப்பு கூட்டத்தொடர் நாளை மறுநாளுடன் நிறைவடைவதால் அது தொடர்பான முடிவை விரைந்து எடுக்க திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார்

துரைமுருகன் இந்த தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்ற உறுதிமொழியை பேரவை தலைவர் வழங்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்

இந்த பதிலில் திருப்தியடையாத திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் அதனை தொடர்ந்து சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு

ராமசாமி இந்த பிரச்சனையை எழுப்ப முயன்றார் அதற்கு அனுமதி மறுக்கப்படவே காங்கிரஸ் உறுப்பினர்களும் அவர்களை தொடர்ந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர் திரு முஹமது அபுபக்கர் மனிதநேய ஜனநாயக கட்சியின் திரு தமிமுன் அன்சாரி ஆகியோரும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்

அன்பழகன் பங்கேற்க விதிக்கப்பட்டுள்ளதாக பேரவை தலைவர் திரு

பேரவை நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தும்வகையில் அவர் செயல்பட்டதால் இந்நடவடிக்கை என்றார்

மின்துறை அமைச்சர் திரு

பாண்டியனுக்கு இன்று இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக அவை இன்று கூடியவுடன் பேரவை தலைவர் திரு

பாண்டியனுக்கு அஞ்சலி செலுத்தும்வகையில் இரங்கல் தீர்மானத்தை வாசித்தார் அதனை தொடர்ந்து உறுப்பினர்கள் அனைவரும் சில மணித்துளிகள் எழுந்துநின்று அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தினர்

இதற்கான அறிவிப்பை பேரவை தலைவர் திரு

இதன்படி உறுப்பினர்கள் திரு நரசிம்மன் திரு சண்முகநாதன் திரு ரவி திரு குமரகுரு திரு குணசேகரன் திரு ராஜன் செல்லப்பா ஆகியோர் மாற்றுத்தலைவர்களாக செயல்படுவார்கள் என்றும் அவர் அறிவித்தார்

பெங்களூருவில் உயர்கல்வி மதிப்பீட்டுக் குழுவின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களை இன்று துவக்கிவைத்துப் பேசியஅவர் உள்நாட்டு வளர்ச்சியால் மனிதவளமும் படைப்பு திறனும் மேம்படுவதாக சுட்டிக்காட்டினார்

கல்வி நிறுவனங்களிலும் மாணாக்கருக்கு அதிநவீன தொழில்நுட்பங்களை பயிற்றுவிப்பதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார்

நரேந்திர மோடி தலைமையில் நிதிஆயோக் வல்லுநர்கள் நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து நாளை மறுநாள் ஆய்வு செய்ய உள்ளனர்

நிதி ஆயோக் துணை தலைவர் திரு ராஜிவ்குமார் தலைமை செயல் அலுவலர் திரு அமிதாப்காந்த் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர்

சிறப்பானவற்றை சமூக மக்களிடையே எடுத்துச் செல்வது ஊடகங்களின் கடமை என்று சுட்டிக்காட்டிய அவர் யோகா குறித்த விழிப்புணர்வை ஊடகங்கள் சிறப்பாக முன் எடுத்துச் செல்வதாக பாராட்டு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு றீபத் யசோ நாயக் ஊடகங்களுக்கு விருது வழங்கியிருப்பது அவந்றை ஊக்குவிப்பதோடு விழிப்புணர்வை மேலும் விரிவுபடுத்த வழிகோலும் என்றார்

பிரகாஷ் ஜவ்டேகர் விருதுகளை வழங்கினார்